நாடுமுவதும் ஊரடங்கு உத்தரவு இரண்டுவாரங்களுக்குநீட்டித்துமத்தியஅரசுஉத்தரவிட்டுள்ளது

எரிசக்தி சிவில் விமானப்போக்குவரத்து

அதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார்

ஊரடங்கு குறித்துவிவாதிக்க தமிழகஅமைச்சரவை இன்றுகூடுகிறது இனிவிரிவானசெய்திகள் நாடுமுழுவதும் ஊரடங்கு உத்தரவைமேலும் இரண்டுவாரங்களுக்குநீட்டித்துமத்தியஅரசுஉத்தரவிட்டுள்ளது

இந்நோய்த்தொற்றுபாதிப்பு அதிகமாகஉள்ளசிவப்பு மண்டலபகுதிகளில் ஊரடங்கு உத்தரவில் தளா்வுகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை அதேநேரத்தில்ஆரஞ்ச் பச்சைபகுதிகளுக்குசிலதளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

முதியோர்குழந்தைகள் க்ப்பிணிகள் வீட்டைவிட்டுகண்டிப்பாகவெளியேவரக்கூடாது இருசக்கரவாகனத்தில் ஒருவர் மட்டுமேபயணிக்கலாம்

பேருந்துகள் சைக்கிள் ரிக்ஷா ஆட்டோ கார் போன்றவாகனங்களை இயக்கதடைவிதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டகாலத்தில் ரயில் விமானப் போக்குவரத்துதேவைகளும் இயக்கப்படமாட்டாது

இருப்பினும் சிவப்பு மண்டலத்தில் ஒட்டுநர் தவிர காரில் அதிகபட்சமாக இரண்டுபேர் பயணிக்கஅனுமதிக்கப்படுவார்கள் இருசக்கரவாகனத்தில் ஒருவர் மட்டுமேபயணிக்கவேண்டும் நக்ப்புறங்களில் சிறப்பு பொருளாதாரமண்டலங்கள் ஏற்றுமதியைநோக்கமாககொண்டதொழிற்சாலைகள் தொழிற்பேட்டைகள் மற்றும் தொழில் நகரியங்கள் உள்ளிட்டவை இயங்கஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் கட்டுமானபணிகளுக்குஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது மண்டலத்தில் மாவட்டங்களுக்கிடையேமக்கள் அனுமதிபெற்றுவாகனங்களில் ஆரஞ்ச் செல்லஅனுமதிக்கப்படுவார்கள்

ப் அத்தியாவசியமற்றபொருட்களுக்கும் மின்னணுவா்த்தகத்தில் அனுமதிஅளிக்கப்படும் என்றும் உள்துறைஅமைச்சகம் அறிவித்துள்ளது

நீண்டகாலசீர்திருத்தங்களைமேற்கொள்ளுதல் அந்தகுறையில் வளங்களைஉரியஅளவில் பயன்படுத்துதல் உள்ளிட்டவைகுறித்துஅதிகாரிகளுடன் அவர் ஆலோசித்தார் எரிசக்திதுறையில் முதலீடுகளைஊக்குவித்தல் அனல்மின் நிலையங்களுக்குநிலக்கரியைவிநியோகிக்கும் பணியில் அரசுமற்றும் தனியாரைஈடுத்துதல் புதுப்பிக்கப்பட்டளிசக்திஆகியவற்றில் வா்தகத்தைஎளிமைப்படுத்துதல் குறித்தும் இந்தகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அச்சாணியாகமின்சாரதுறைசெயல்படுவதால் பொருளாதாரத்தின் அதற்குஅதிகமுக்கியத்துவம் அளிக்கவேண்டும் என்றும் இந்தகூட்டத்தில் பேசியபிரதமர் திரு நரேந்திரமோடிகுறிப்பிட்டார் இந்தகூட்டத்தில் உள்துறைஅமைச்சா் திரு அமித்ஷா நிதியமைச்சா் திருமதி

ஹர்தீப்சிங் புரி நிதித்துறை இணையமைச்ச் திரு அனுராக் தாக்கூர் மற்றும் ளிசக்திதுறையின் மூத்தஅதிகாரிகள் கலந்துகொண்டனர்

இதற்கானஒப்பந்தப் புள்ளிகளை மூன்றுமாதத்தில் தொடங்க வேண்டும் என்பதுகுறித்தும் இந்தக் கூட்டத்தில் விரிவாகஆலோசிக்கப்பட்டது பின்னர் பிரதமர் கல்வித்துறையில் மேற்கொள்ளவேண்டியசீர்திருத்தங்கள் தொடர்பாகமத்தியமனிதவளமேம்பாட்டுத்துறைஅமைச்சள் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் விவாதித்தார்

இதனைதெரிவித்துள்ளமத்தியவேளாண் அமைச்சா் திரு

விவசாயிகள் பயன் அடையதொழில்நுட்பத்தைபயன்படுத்தவேண்டும் என்றபிரதமா் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்குபார்வைவிரைவில் நிதர்சனமாகஉள்ளதுஎன்றும் அவர் தெரிவித்தார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தசுகாதாரத்துறை இணைச் செயலர் திரு

தமிழ்நாடு

வாவ் அகள்வால் தெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிதலைமையில் சென்னையில் இன்றுநடைபெறஉள்ளது